க ஸ்டாலின் இன்று பதவியேற்றார்

நோயாளிகளுக்கு இலவச உணவு வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில இந்துசமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு

வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக கன்னியாகுமரி திருநெல்வேலி மாவட்டங்களில் இன்று இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது

க ஸ்டாலின் இன்று பதவியேற்றுக் கொண்டார் சென்னை கலைவாணர் அரங்கில் நடைபெறும் இக்கூட்டத்தில் தற்காலிக பேரவைத்தலைவர் திரு பிச்சாண்டி அவருக்கு பதவிப்பிரமாணம் செய்து வைத்தார் முதலமைச்சரை தொடர்ந்து அமைச்சர்களும் சட்டப்பேரவை உறுப்பினர்களாக பதவியேற்றுக்கொண்டனர் கோவிட் தொற்று சிகிச்சை பெற்றுவருவதன் காரணமாக பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் திரு சிவசங்கரன் சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு மதிவேந்தன் ஆகிய இருவரும் பதவியேற்கவில்லை இதனைத்தொடர்ந்து சட்டப்பேரவை எதிர்கட்சித்தலைவர் திரு எடப்பாடி கே பழனிசாமி பேரவை உறுப்பினராக பதவியேற்றுக்கொண்டார் அவரைத்தொடர்ந்து முன்னாள் அமைச்சர்களும் பதவியேற்றுக்கொண்டனர் தொடர்ந்து தமிழ் அகர வரிசைப்படி அனைத்து உறுப்பினர்களும் பதவியேற்று வருகின்றனர் பதவி ஏற்றுக்கொண்ட உறுப்பினர்கள் வெற்றிபெற்றதற்கான சான்றிதழ்களை பேரவை செயலாளரிடம் ஒப்படைத்தனர் இன்று பதவி ஏற்காத உறுப்பினர்கள் பின்னர் பேரவைத்தலைவர் அறையில் தனியாக பதவியேற்பார்கள்

தொடர்ச்சி பேரவையில் நாளை அவை தலைவர் அவைத் துணைத்தலைவர் பதவிகளுக்கான தேர்தல் நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் திமுக சார்பில் சட்டப்பேரவை தலைவர் பதவிக்கு போட்டியிடும் திரு அப்பாவு துணைத்தலைவர் பதவிக்கு திரு

க ஸ்டாலின் சட்டப்பேரவை செயலாளரிடம் முன்மொழிந்தார்

வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான காலஅவகாசம் முடிந்ததை அடுத்து திரு அப்பாவு திரு பிச்சாண்டி ஆகியோர் தலைவர் துணைத்தலைவர் பதவிகளுக்கு போட்டியின்றி தேர்வு செய்யப்படுவார்கள் என தெரிகிறது

சேகர் பாபு இன்று தொடங்கி வைத்தார்

இத்தினத்தையொட்டி குடியரசு துணைத்தலைவர் திரு வெங்கய்ய நாயுடு விடுத்துள்ள செய்தியில் நம்நாட்டின் அறிவியல் ஆராய்ச்சியாளர்களின் கண்டுபிடிப்புகள் மக்கள் அனைவரின் வாழ்விலும் அதிக மகிழ்ச்சி வளத்தை ஏற்படுத்தும் என நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார் பிரதமர் திரு நரேந்திரமோடி வெளியிட்டுள்ள செய்தியில் விஞ்ஞானிகளின் அயாராத உழைப்பிற்கு நாடு தலைவணங்குவதாக குறிப்பிட்டுள்ளார் எந்த சவாலான சூழ்நிலையிலும் நமது விஞ்ஞானிகள் மற்றும் ஆராய்ச்சியாளர்கள் அயராது முயன்று அதனை எதிர்கொண்டு வருவதாக கூறியுள்ளார்

மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமீத்ஷா உள்ளிட்டோரும் இத்தினத்தையொட்டி விஞ்ஞானிகளுக்கு தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டுள்ளனர்

பெருந்துறை பிரதான சாலை பகுதியில் உள்ள இறைச்சி கடைகளிலிருந்து கோழிக்கழிவுகளை லாரியில் ஏற்றிச்செல்லும் பணியில் ஈடுபட்டிருந்த தொழிலாளர்கள் மீது திருப்பூரிலிருந்து வந்த கார் மோதியதில் இச்சம்பவம் நிகழ்ந்தது

விபத்து குறித்து பெருந்துறை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்

டோக்கனில் குறிப்பிட்ட தேதி நேரத்தில் ஒரு மீட்டர் சமூக இடைவெளியுடன் வரிசையில் நின்று உதவித்தொகையை பெற்றுக்கொள்ளுமாறு அவர் கேட்டுக்கொண்டுள்ளார்

பிரசாந்த் மூ

தமிழகத்தில் முழு ஊரடங்கு கால கட்டத்திலும் விவசாய பணிகளுக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதால் நாகை மயிலாடுதுறை மாவட்டங்களில் வேளாண் பணிகள் எவ்வித தொய்வும் இன்றி நடைபெற்று வருகின்றன நாமக்கல் மாவட்டம் கபிலர்மலை பகுதியில் பயிரிடப்பட்டுள்ள மரவள்ளி கிழங்கு பயிர்களில் மாவு பூச்சி தாக்குதலை கட்டுப்படுத்த ஒட்டுண்ணிகள் அறிவிக்கப்பட உள்ளதாக தோட்டக்கலை உதவி இயக்குநர் தெரிவித்தார்

தென் தமிழகம் டெல்டா மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலையை பகுதிகளிலும் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக இம்மையம் அறிவுறுத்தியுள்ளது